தீர்வுகாண்பதற்கான மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

வந்துள்ளனர்

வித்தியாசத்தில் இந்தியாவை வென்று கோப்பையை கைப்பற்றியது இனி விரிவான செய்திகள் பல்வேறு தீர்ப்பாயங்களில் நிலுவையில் உள்ள வருமான வரி வழக்குகளுக்கு விரைந்து தீர்வுகாண்பதற்கான மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக்கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் விவசாயிகளின் நலனை கருதி பூச்சிக்கொல்லி மசோதாவிற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார் பாதுகாப்பான திறன் கொண்ட பூச்சிக்கொல்லி மருந்துகள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் துறைமுக ஆணைய மசோதாவிற்கும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது

இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்தியா வரும் அமெரிக்க அதிபருக்கு மிகச்சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் அதிபரின் வருகையால் இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தையும் பன்முகத் தன்மையையும் காப்பதில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவுகள் மேம்படுவது இருநாட்டு குடிமக்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகிற்கே பயனுள்ளதாக அமையும் என்றும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார்

ஜெர்மன் கனடா பிரான்ஸ் நியூசிலாந்து மெக்சிகோ இத்தாலி ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரியா உஸ்பெகிஸ்தான் போலந்து மற்றும் ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த துதர்கள் இதில் இடம் பெற்றுள்ளனர் தொழிலதிபர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுடன் இக்குழுவினர் இன்று புரீநகரில் ஆய்வு மேற்கொண்டனர் மோசமான வாளிலை காரணமாக தூதுக்குழுவினர் திட்டமிட்டிருந்தபடி வடக்கு காஷ்மீரில் உள்ள பாராமுல்லா பகுதிக்கு செல்ல இயலவில்லை காஷ்மீர் வியாபாரிகள் தொழிலதிடர்கள் பெண் தொழில்முனைவோர் ஆகியோரை சந்தித்த தூதுக்குழுவினர் சுற்றுலா வர்த்தகம் தொடர்பான கருத்துக்களையும் கேட்டறிந்தனர் இளைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் சமூக அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் பத்திரிகையாளர்களையும் அவர்கள் சந்தித்தனர் நாளை ஜம்முவில் துணைநிலை ஆளுநர் திரு கிரிஷ் சந்திரா முர்மு மற்றும் அரசு உயரதிகாரிகளை சந்திக்க இவர்கள் திட்டமிட்டுள்ளனர்

மத்திய அரசின் போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது போதைப் பொருள் கடத்தலினால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்தும் இதனைத் தடுக்க ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்தும் உறுப்பு நாடுகள் இம்மாநாட்டில் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

புத்தில்லியில் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்த ஆம் ஆத்மி கட்சியிள் மூத்த தலைவர் திரு மணிஷ் சிசோடியா இன்று காலை துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜாலை ராஜ்நிவாசில் சந்தித்ததாக தெரிவித்தார்

முன்னதாக இன்று காலை முதலமைச்சர் இல்லத்தில் நடந்த ஆம் ஆத்மி சுட்டப் பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் சுட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் கண்ணன்தாங்கல் கிராமத்தில் சியெட் நிறுவனத்தின் டயர் உற்பத்தி தொழிற்சாலையை இன்று திறந்துவைத்து அவர் பேசினார்

மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் ககாதாரத்துறை இணையமைச்சர் திரு அஷ்வினிகுமார் சௌபே ஆகியோர்இதைத் தொடங்கி வைத்தனர்

சீனாவில் இந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்கபட்டவர்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக சீன வானொலியின் தமிழ் பிரிவு செய்தியாளர் கலைமணி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் விராட் கோலி முதலிடத்திலும் ரோஹித் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர்